தமிழக சுட்டப்பேரவையில் இன்று முதல் துறை வாரியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்குகிறது அரசு கேபிள் டி வி இல்லாத இடங்களில் இலவசமாக செட்டாப் பாக்ஸ் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் ஆசிய ஒலிம்பிக் குத்துச்சன்டை தகுதி குற்றுப் போட்டியில் இந்தியாவின் விகாஷ் கிஷன் சிம்ரன்ஜித் கவுர் ஆகியோர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர்

தமிழ்நாடு கா்நாடகா கேரளா தெலுங்கானா ராஜஸ்தான் உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களின் க்காதார்த்துறை அமைச்ச்களுடனும் யூளியன் பிரதேச லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூளியன் பிரதேச துணை நிலை ஆளுநர்களுடனும் நோயின் பாதிப்பு குறித்து அவர் கேட்டறிந்தார்

பாதிக்கப்பட்ட சிவரிடமும் அமைச்சர் தொலைபேசியில் பேசியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

வைரஸ் தொற்று பாதிப்புள்ள நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வரும் பயணிகள் தங்களது உடல்நிலையை தாமாக முன்வந்து பரிசோதித்து கொள்ள வேண்டும் என்றும் இதுகுறித்த விதிமுறைகளை பின்பற்றுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார்

இந்தியர்கள் பிரான்ஸ் ஸ்பெயின் ஜொ்மனி ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார்

நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சிறப்பு செயலர் திரு சஞ்சீவ் குமார் அவர்கள் பெங்களுர் மற்றும் புனே நகரை சேர்ந்தவர்கள் என்றார்

மக்கள் நல்வாழ்வுத்துறையின் ஆலோசனையின் பேரில் பேருந்துகள் போக்குவரத்துக்க கழக பனிமனையிலிருந்து புறப்படும் போது கிரிமி நாசினி மூலம் சுத்தப்படுத்தப்படுவதாக மாநகர போக்குவரத்துக் கழக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இந்த கூட்டத்தில் பிரதம் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்ச் திரு அமித்ஷா பி ஜே பி தலைவர் திரு ஜெ பி நட்டா உள்ளிட்ட மூத்தத் தலைவர்கள் கலந்து கொண்டனர் மகாராஷ்டிரா பீகார் மேற்குவங்கம் ஒடிசா குஜராத் ராஜஸ்தான் மத்தியப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பி ஜே பி வேட்பாளர்களை தேர்வு செய்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

காங்கிரஸ் மூத்தத் தலைவர்களில் ஒருவரான திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா காங்கிரஸ் கட்சியிலிருந்து நேற்று விலகினார் முன்னதாக அவா் பிரதமா் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேசினார் இதையடுத்து

இந்நிலையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சா் திரு கமல்நாத் இல்லத்தில் நேற்று நடைபெற்றது அரசுக்கு ஆதரவு அளித்து வந்த சமாஜ்வாதி மற்றும் பி எஸ் பி சுட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் முன்னாள் முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகானை நேற்று சந்தித்து பேசினர் தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதல் துறை வாரியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்குகிறது வனம் மற்றும் கற்றுச்சூழல் தறைக்கான மாளிய கோிக்கையை அத்துறைக்கான அமைச்சா் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தாக்கல் செய்கிறார் தொடர்ந்து அதன் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறவுள்ளது

அரசு கேபிள் டி வி இல்லாத இடங்களில் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக செட்டாப் பாக்ஸ் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சரும் தமிழநாடு கேபிள் டி வி நிறுவனத்தின் தலைவருமான திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார்

புதுச்சேி யூனியன் பிரதேச அரசின் அன்றாட பணிகளில் துணை நிலை ஆளுநர் தலையிட அதிகாரம் இல்லை என்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது

புதுச்சேரி அரசு சா்பில் ஆஜான வழக்கறிஞர்கள் அமைச்சர்கள் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவைதான் துணை நிலை ஆளுநர் செயல்படுத்த முடியும் என்றும் அவருக்கென்று சிறப்பு அதிகாரம் இல்லை என்றும் வாதிட்டன் ஆனால் அரசின் அன்றாட பணிகளை கண்காணிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடவும் கோப்புகளை ஆய்வு செய்யவும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு என்று துணைநிலை ஆளுநர் தரப்பில் வாதிடப்பட்டது பின்னர் வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று தலைமை நீதிபதியிலான முதல் அமர்வு தீர்ப்பளிக்கிறது திருவண்ணாமலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற சடலங்களுக்கு இறுதி சடங்குகள் செய்து மகளிருக்கு முன்மாதிரியாக விளங்குகிறாா் இந்த ஆண்டு தமிழக அரசின் ஒளவையாா் விருது பெற்ற திருமதி கண்ணகி ஆண்களே தயங்கக்கூடிய பணியை சிரமம் பார்க்காமல் செய்து வருவதில் மனநிறைவு இருப்பதாக அவர் கூறுகிறார்

தமக்கு எதிரான ஊழல் வழக்கு விசாரணையை தமாதிக்கக் கோரி இஸ்ரேல் பிரதமா் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு விடுத்த கோரிக்கையை ஜெருசலம் நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாமில் நேற்று தீவிரவாரதிகள் கையெறி குண்டுகளை வீசி தாக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படை வீரர் ஒருவர் படுகாயமடைந்தார் ராஜஸ்தான் மாநிலத்தை ஒட்டியுள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லையின் கண்காணிப்பு கோபுரத்தில் இருந்து தவறி விழுந்து எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார் ஊரக வளர்ச்சித் துறையில் பணியின் போது உயிரிழந்த நபர்களின் வாரிசுகளுக்கு பணி நியமன ஆணைகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் வழங்கினார்

ஆசிய ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதி கற்றுப் போட்டியில் இந்தியாவின் விகாஷ் கிஷன் சிம்ரன்ஜித் கவுர் ஆகியோர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர்

இதனால் இவர்கள் இருவரும் வெள்ளிப் பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர்